கருணாநிதி உள்ளிட்ட மறைந்த தலைவர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது

தமிழக சட்டப்பேரவையில் முன்னாள் முதலமைச்சா் மு கருணாநிதி முன்னாள் பிரதமா் அடல் பிகாரி வாஜ்பாய் மக்களவை முன்னாள் தலைவர் சோம்நாத் சாட்டர்ஜி தமிழக முன்னாள் ஆளுநர் பீஷ்மா நாராயணன் சிங் உள்ளிட்ட தலைவர்களின் மறைவுக்கு இன்று இரங்கல் தெரிவித்து பேரவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது

கே போஸ் தமிழக முன்னாள் முதலமைச்சரும் சட்டப்பேரவை உறுப்பினருமான கலைஞர் மு கருணாநிதி ஆகியோரின் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கும் தீர்மானத்தை முன்மொழிந்தார் அப்போது பேசிய அவர் முன்னாள் முதலமைச்சா் கருணாநிதி எழுத்தாற்றல் பேச்சாற்றல் கொண்டவர் என்றும் தமிழ் மீது ஆழ்ந்த பற்றுடையவர் என்றும் பத்திரிகை துறையில் தனி முத்திரை திரைப்படத்துறையில் சிறப்பான பங்களிப்பு என பன்முக தன்மை கொண்ட மாபெரும் தலைவராக திகழ்ந்தார் என்று குறிப்பிட்டார் வயது முதிர்ந்த நிலையிலும் எல்லா நாளிதழ்களையும் படித்து முரசொலிக்கு கட்டுரையை இயற்றி அயராது பணியாற்றிய அவரது சேவை பாராட்டத்தக்கது என்றார் திமுக சாா்பில் பேசிய சட்டமன்ற எதிர்க்கட்சித் துணைத் தலைவர் திரு துரை முருகன் முதலமைச்சராக கருணாநிதி பதவியில் இருந்தபோதுதான் சுதந்திர தினத்தன்று அனைத்து மாநில முதலமைச்சா்களும் தேசிய கொடியை ஏற்றும் உரிமையை பெற்றுத் தந்ததாக கூறினார் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் திரு கே ஆர் ராமசாமி பேசுகையில் மாநில கட்சிகளுக்கு தேசிய அரசியலில் சிறந்த அந்தஸ்தை பெற்றுத் தந்தவர் கலைஞர் என்று பாராட்டினார் இஸ்லாமியர்களுக்கு மூன்றரை சதவீத இட ஒதுக்கீடு பெற்றுத் தந்தவர் கலைஞர் என்று இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி உறுப்பினர் திரு அபுபக்கர் புகழாரம் சூட்டினார் உறுப்பினர்கள் தனியரசு தமிமுன் அன்சாரி ஆகியோரும் பேசினர் பின்னர் பேசிய முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சா் முகருணாநிதி இந்தி திணிப்பு போராட்டத்தில் இளம் வயதிலேயே தம்மை ஈடுபடுத்திக் கொண்டதை நினைவு கூர்ந்தனர் பின்னர் சட்டப்பேரவைத் தலைவரின் உரையை தொடர்ந்து மறைந்த தலைவர்களுக்கும் முன்னாள் உறுப்பினர்களுக்கும் அஞ்சலி செலுத்தும் விதமாக அவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது சட்டப்பேரவையில் முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதியின் மறைவுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதற்கு திமுக தலைவரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான திரு மு க ஸ்டாலின் நன்றி தெரிவித்துள்ளார் இதுதொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கலைஞரின் பெருமைகளை போற்றி பேசிய அனைவருக்கும் தமது நன்றியை தெரிவித்துக்கொண்டார் தொலைநோக்கு சிந்தனை கொண்ட கலைஞர் மாநிலம் முழுவதிலும் ஏராளமான திட்டங்களை நிறைவேற்றி மக்கள் பணியாற்றியவர் என்றும் தமிழகத்தை நிர்மானித்த நவீன சிற்பியாக விளங்கினார் என்றும் அவர் தமது அறிக்கையில் பாராட்டியுள்ளார் தீர்மானத்தை நிறைவேற்றிய பேரவைத் தலைவருக்கும் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் திரு ஒபன்னீர்செல்வம் ஆகியோருக்கும் அவர் நன்றி தெரிவித்துள்ளார் திருவாரூர் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தோதலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது

அதற்கு மறுநாள் மனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெறும்

திருவாரூர் தொகுதி இடைத்தேர்தலுக்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது தேர்தல் தொடர்பான அறிவிப்பை வெளியிடுவதற்கு தடை விதிக்கக்கோரியும் தேர்தலை நடத்த தடை விதிக்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் திரு சத்தியநாராயணன் மற்றும் திரு ராஜமாணிக்கம் அடங்கிய அமர்வு இதற்கான உத்தரவை பிறப்பித்தது நிலமற்ற ஏழழ விவசாயிகளுக்கு விவசாயத்திற்காக இலவசமாக வழங்கிய நிலத்தை வேறு பயன்பாட்டிற்கு உபயோகித்திருந்தால் அவற்றை மீட்பதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதுதொடர்பாக தமிழக வருவாய்த்துறை செயலர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது அரசு திட்டங்களுக்கு நிலங்களை கையகப்படுத்துவதை விடுத்து இலவசமாக வழங்கப்பட்ட நிலத்தை மீட்டு பயன்படுத்துவதற்கும் உயர்நீதிமன்றம் ஆலோசனை வழங்கியுள்ளது நிலமற்ற விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட நிலம் குறித்து அரசு அவ்வப்போது மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் ஒதுக்கீடு பெற்றவர்களின் வாரிசுதாரர்கள் பொருளாதார ரீதியாக முன்னேறியிருப்பது தெரியவந்தால் அந்த நிலத்தை மீட்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நீதிபதி திரு எஸ் எம் சுப்பிரமணியன் உத்தரவிட்டுள்ளார் நாடு முழுவதிலும் உள்ள பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் அறிவியல் ஆய்வுகளை அதிக அளவில் மேற்கொள்வதற்கு அரசு பல்வேறு திட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார்

இதுதொடர்பாக மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்துடன் ஆவோசனை மேற்கொள்ளப்படும் என்று கூறினார் பல்வேறு நிறுவனங்களுடன் இணைந்து ஆய்வுகளை மேற்கொள்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு ஊக்கம் அளிக்கப்படும் என்றும் அவர் கூறினார் கணிதம் அறிவியல் கலாச்சாரம் மற்றும் கலை துறைகளில் தொன்றுதொட்ட காலத்திலிருந்தே இந்தியா அரும்பணியாற்றியிருப்பதாக அவர் குறிப்பிட்டார்

மக்களவை இன்று நண்பகல் மீண்டும் கூடியபோது இதற்கான அறிவிப்பை அவைத்தலைவர் திருமதி சுமித்ரா மகாஜன் வெளியிட்டார் வேண்டுமென்றே அவை நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைவித்ததாக கூறி நான்கு நாட்கள் கூட்டத்தொடரில் அவர்கள் பங்கேற்கக்கூடாது என்று அவர் அறிவித்தார் முன்னதாக இன்று காலை மக்களவை கூடியதும் அஇஅதிமுக உறுப்பினர்கள் மேகதாது அணை பிரச்சினை தொடர்பாகவும் தெலுங்கு தேசம் கட்சி உறுப்பினர்கள் ஆந்திரப்பிரதேசத்திற்கு சிறப்பு நிதி ஒதுக்கீடு வேண்டும் என்றும் கோரி மக்களவைத் தலைவரின் இருக்கைக்கு முன்பு நின்று தொடர்ந்து கோஷம் எழுப்பினர் பல முறை வேண்டுகோள் விடுத்தும் அவர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக மக்களவைத் தலைவர் தெரிவித்தார்

மத்திய புலனாய்வு அமைப்பின் தலைவர் பதவி காலியாக இருப்பது குறித்து நாடாளுமன்றக்குழு கவலை வெளியிட்டுள்ளது மத்திய அரசு இந்த அமைப்பில் காலியாக உள்ள அனைத்து பணியிடங்களை நிரப்புவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற குழுவின் அறிக்கை தெரிவிக்கிறது

பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தில் பணியாற்றும் ஊழியர்களுக்கான ஊதியம் மற்றும் படிகள் சீரமைப்பில் ஏற்பட்ட சில அதிருப்திகள் குறித்து தொழிற்சங்கத்திற்கும் நிர்வாகத்திற்கும் இடையே பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக சென்னை தொழிலாளர் நல துணை முதன்மை ஆணையர் திரு வி முத்துமாணிக்கம் கூறியுள்ளார் சமரச தீர்வு எட்டப்பட்டுள்ளதாகவும் பணியாளர்களின் இருதரப்பினரிடையே ஊதியம் சீரமைக்கப்பட்டு ஊழியர்கள் இரண்டு கோடி ரூபாய் வரை பெறுவார்கள் என்றும் பத்திரிகை தகவல் அலுவலக செய்திக்குறிப்பு கூறுகிறது

சென்னை மாநகராட்சி பொது சுகாதாரத்துறை சார்பாக பிளாஸ்டிக் இல்லா சென்னை விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது காஞ்சிபுரத்தில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பைகள் வைத்திருந்த கடைகளுக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது

பிரிமியர் பேட்மிண்டன் லீக் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி புனே அணியை எதிர்கொள்கிறது ப்ரோ கபடி லீக் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் குஜராத் அணி உத்திரபிரதேச அணியை எதிர்கொள்கிறது